நாராயணசாமி கூறியுள்ளார்

நியமன எம்எல்ஏ க்களின் நியமனம் பற்றிய வழக்கில் உச்ச நீதிமன்றம் வெளியிட்டுள்ள தீர்ப்பு மீது மறுசீராய்வு மனு தாக்கல் செய்வது குறித்து புதுவை அரசு பரிசீலித்து வருவதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார்

செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தீர்ப்பு குறித்து முதலமைச்சரின் பாராளுமன்றச் செயலர் வெளியிட்டுள்ள விரிவான விளக்க அறிக்கையை அரசு முழுமையாக ஏற்பதாகக் கூறினார்

நாராயணசாமி குறிப்பிட்டார் தேர்தலில் போட்டியிடும் ஒருவர் குற்றப் பின்னணி மற்றும் சொத்து விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் வழங்குவது போல நியமன உறுப்பினர்கள் வழங்குவதில்லை என்றும் அவ்வாறு வழங்காதவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாகவே கருத முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் இத்தகைய சட்ட சிக்கல்கள் அல்லாது வேறுபல ஓட்டைகளும் தீர்ப்பில் உள்ளதால் இது குறித்து சட்ட நிபுணர்களிடம் ஆலோசனை கலந்து மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று முதலமைச்சர் கூறினார்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர் களிடம் பேசிய அவர் கர்நாடக அரசும் மத்திய அரசும் காவிரி பிரச்சனை தொடர்பான உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்காமல் புதுவை மக்களின் உரிமைகளையும் பறிப்பதாகக் கூறினார் இது தொடர்பாக தமிழக அரசைப் போல புதுவை அரசும் உச்ச நீதிமன்றத்தில் நேற்று மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் இந்த மனு அடுத்த வாரம் விசாரணைக்கு வர இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் கஜா புயலைத் தொடர்ந்து தாம் உடனடியாக காரைக்கால் சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்கியதாகவும் புதுவை அரசின் வேண்டுகோளின் பேரில் மத்தியக் குழுவினர் புயல் சேதங்களைப் பார்வையிட்டு மத்திய அரசிடம் அறிக்கை கொடுத்த பின்னரும் மத்திய அரசிடம் இருந்து இதுவரை நிவாரண உதவி வரவில்லை என்றும் திரு

நரேந்திரமோடி கஜா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடாமல் புறக்கணிப்பது ஏமாற்றகரமானது என்றும் அவர் குறிப்பிட்டார்

நாராயணசாமி தெரிவித்துள்ளார் உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பாக ஏற்கனவே நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் வார்டு வரையறை குறித்து பல்வேறு கருத்துக்கள் வெளியானதையும் வார்டு வரையறை சரியில்லை என சட்டமன்ற உறுப்பினர்கள் புகார் தெரிவித்து இருப்பதையும் கருத்தில் கொண்டு இக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருப்பதாக அவர் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார் புதுவையில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்த அதுவும் சரியான முறையில் நடத்த அரசு உறுதி பூண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார்

புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி பல்வேறு துறைகளில் ஆய்வு மேற்கொண்டு வருவது குறித்து முதலமைச்சர் பேசுகையில் எந்த ஒரு பிரச்சனையிலும் அரசுக்குத் தெரியாமல் தானே முடிவெடுக்கும் அதிகாரம் துணைநிலை ஆளுநருக்கு இல்லை என்றார் இதை அரசு பலமுறை எடுத்துக் கூறிய பிறகும் துணைநிலை ஆளுநரின் நிலைப்பாடு மாறாததால் வாய்மொழி உத்தரவுகளை அமல்படுத்த வேண்டாம் என ஏற்கனவே அதிகாரிகளுக்கு அறவுறுத்தப்பட்டு உள்ளதாக அவர் மேலும் கூறினார் புதுவை துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி இன்று தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்திலும் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அலுவக வளாகத்தில் தூய்மைப் பணிகளுக்கான சிரமதான இயக்கத்தில் ஈடுபட்டார் துறையின் தலைவர் திரு முனுசாமி மற்றும் ஊழியர்களும் நாட்டு நலப்பணித் திட்ட மாணவர்கள் ஸ்வசதா பணியாளர்கள் கடலோரக் காவல் படையினர் கடலோரக் காவல் நிலைய போலீசார் மற்றும் மீனவர் சமூகத்தினர் உட்பட பலர் இந்த இயக்கத்தில் கலந்து கொண்டு பிளாஸ்டிக் கழிவுகள் காலி மதுபுட்டிகள் மற்றம் காகிதக் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் நீர் நிலைகளில் பிளாஸ்டிக் கழிவுகளைப் போட்டு மாசு படுத்துவதை மக்கள் தவிர்க்க வேண்டும் எனத் துணைநிலை ஆளுநர் கேட்டுக் கொண்டார் நாளை ஞாயிற்றுகிழமை வனத்துறை அலுலவகத்திலும் இதே போல தூய்மைப் பணி இயக்கம் மேற்கொள்ளப்படும் என ராஜ்நிவாஸ் செய்திக் குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது மத்திய சுகாதார அமைச்சகம் தயாரித்துள்ள எனது மருத்துவமனை தரவரிசைப் பட்டியலில் அனைத்து மத்திய அரசு மருத்துவமனைகளுக்கு இடையே புதுவை ஜிப்மர் முதலிடம் பெற்றுள்ளது மத்திய அரசின் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்கு வரும் நோயாளிகளிடம் இருந்து சேகரிக்கப்படும் கருத்துக்களின் அடிப்படையில் இந்த தரவரிசைப் பட்டியல் தயாரிக்கப்படுகிறது இணையதளம் மொபைல் ஆப் எஸ்எம்எஸ் தொலைபேசி உள்ளிட்ட பல்வேறு வழிகள் மூலம் கருத்துக்கள் சேகரிக்கப்படுகின்றன இது குறித்து மத்திய சுகாதார அமைச்சகம்அண்மையில் பயிலரங்கு ஒன்றையும் புதுவையில் நடத்தியது தென் மாநிலங்களில் உள்ள பல்வேறு மத்திய மாநில மருத்துவமனைகளை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட டாக்டர்கள் மற்றும் நிர்வாக அதிகாரிகள் இப்பயிலரங்கில் கலந்து கொண்டனர் எனது மருத்துவமனை தரவரிசைப் பட்டியலில் ஜிப்மருக்கு முதலிடம் பெற்றுத்தந்த டாக்டர்கள் செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் ஆர்பி சுவாமிநாதன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் உடல் பருமனைக் குறைப்பதற்கான பேரியாட்ரிக் அறுவை சிகிச்சை குறித்து புதுவை ஜிப்மரில் இன்று நடைபெற்ற தொடர் மருத்துவ பயிலரங்கை ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் ஆர்பி சுவாமிநாதன் தொடக்கி வைத்தார் புதுடில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடுத்தபடியாக புதுவை ஜிப்மரில்தான் இந்த சிகிச்சை வழங்கப்படுவதாகவும் தென்னிந்தியாவில் இத்தகைய சிகிச்சை வழங்கப்படும் ஒரே பெரிய அரசு மருத்துவமனை ஜிப்மர்தான் என்றும் அவர் கூறினார்

உடல் பருமன் பல்வேறு நோய்களுக்கு காரணமாக அமைவதும் உலக அளவில் குறிப்பாக இந்தியாவில் உடல் பருமன் பிரச்சனை வேகமாக அதிகரித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது

புதுவையில் போலி லாட்டரி டிக்கெட் விற்ற ஐவரை போலீசார் கைது செய்துள்ளனர்

கைது செய்யப்பட்ட ஒருவரின் வீட்டில் இருந்து கணிப்பொறி மற்றும் இதர சாதனங்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் இதற்கிடையே புதுவையில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை விற்பனை செய்த மொத்த வியாபாரிகள் இருவரையும் இவர்களிடம் பொருள் வாங்கிய சில்லரை வியாபாரி ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர்

காற்றழுத்தத் தாழ்வுப்பகுதி வலுப்பெற வாய்ப்புள்ள போதிலும் இதனால் தமிழகத்திற்கு மழை வாய்ப்பு இராது என எதிர்பார்க்கப்படுகிறது லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் நிலவும் வளி மண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் கிழக்கு திசைக் காற்றினால் தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் லேசான மழை இருக்கலாம் என்றும் வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

ஐநா உலக உணவுத் திட்டத்திற்கான செயற்குழுவில் உறுப்பினராக இந்தியா இடம் பெறவும் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு ஒப்புதல் அளித்துள்ளது